மியான்மர் செல்கிறார்

இந்தியாவுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்துவது தொடர்பான வழக்கில் லண்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது

சீனா மற்றும் இங்கிவாந்து நியுசிவாந்து அணிகள் இன்று மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் குமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது

குளிர்காலக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் இன்று புதுதில்லியில் கூடி ஆவோசனை நடத்தவுள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று மியான்மர் செல்கிறார்

உயர்நிலை தாதுக் குழு ஒன்றும் குடியரசு தலைவருடன் மியான்மர் செல்கிறது மியான்மர் அதிபர் திரு யு வின் மின்ட் அந்நாட்டின் அரசுத் தலைவர் திருமதி ஆங் கான் சூ கீ ஆகியோரை திரு ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசவுள்ளார் இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத்தலைவரின் இந்த பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களுடனான பேச்கவார்த்தைக்கு பின்னர் கூட்டு பிரகடனம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் சென்றிருந்தார் அதை தொடர்ந்து அந்நாட்டின் அரசு தலைவர் திருமதி ஆங் சான் சூகீ கடந்த ஜனவர் மாதம் இந்தியா வந்தார் இந்த பயணங்களின்போது இருநாடுகளிடையே ஏற்பட்ட ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்கும் விதமாக குடியரசுத்தலைவரின் பயணம் அமைந்துள்ளது

புதிய வடிவங்களில் வரும் தீவிரவாத சவால்களை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் திறம்பட எதிர்கொள்ளவேண்டும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அஹிர் கூறியுள்ளார் ஹைதராபாதில் தேசிய தொழில் பாதுகாப்பு அகடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்பு பேரிடர் மேலாண்மை விமான நிலையங்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு முக்கியமானது என்று குறிப்பிட்டார் மற்ற நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த படை சிறப்பான பயிற்சியை வழங்கி வருவதாக அவர் பாராட்டுத் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு நேற்று சென்றடைந்தாா் இன்று நடைபெற உள்ள மாகாராணா பிரதாப் கல்வி கவுன்சிலின் நிகழ்ச்சியில் குடியரகத்தலைவர் கலந்துகொள்கிறார் பின்னா் கோரக்நாத் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தும் குடியரகத்தலைவா் திரு

அச்சு தொழில்நுட்பம் தொடர்பாள புதிய கொள்கை ஒன்றை மகாராஷ்டிர அரசு விரைவில் வகுக்கவுள்ளது அச்சு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாடு ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அந்த மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சுபாஷ் தேசாய் இந்த புதிய தொழில்நுட்பத்தை மாநில அரசு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கொள்ளும் என்றார் இந்த தொழில்நுட்பம் பல ஃசிக்கவாள அம்சங்களை எளிமைப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மனித தவறுகள் இதள் மூலம் பெருமளவில் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் சுகாதாரம் வாகன தொழில்நுட்பம் கட்டுமானம் விமானம் உள்ளிட்ட பல்வேறு தறைகளில் முப்பரிமாண அச்சுத்தொழில்நுட்பம் புரட்சிகரமான மாற்றங்களை வருங்காலத்தில் ஏற்படுத்தம் என்றும் அவர் கூறினார் ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடைபெற்றதை குறிக்கும் விவாஹ் பஞ்சமி கொண்டாட்டம் நேபாளத்தின் ஜனக்பூர் நகரில் தொடங்கியுள்ளது ஒருவார காலம் நடைபெறும் இந்த விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு புகழ்பெற்ற பாரபீகா மைதானத்தில் நேற்று மாலை வில்வித்தை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் நேபாளத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சாதுக்களும் பக்தர்களும் பங்கேற்றனர் சுயம்வரம் திருமண நிகழ்ச்சி வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது இதில் உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் நேபாளத்தின் இரண்டாவது மாகாண முதலமைச்சர் திரு லால்பாபு ரவ்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்தியாவுக்கு நேபாளத்தில் இடையே உள்ள பாரம்பரிய மற்றும் கலாசார உறவுகளை பிரதிபலிக்கும் விதமாக இந்த விவாக பஞ்சமி விழா நடைபெறுகிறது வர்த்தகம் தொடர்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் வெளிநாட்டு பயணிகள் அதிகம் பயணிக்கும் நகரமாக துபாய் தொடர்ந்து நீடிக்கிறது

தபாய்க்கு அதிகம் பயணம் மேற்கொண்டவர்களில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர்

வங்கிக் கடனை திரும்பச் செலுத்தாமல் லண்டன் தப்பிச் சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு திரும்பக் கொண்டுவருவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அந்நாட்டு நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்படவுள்ளது இதையடுத்து விஜய் மல்லையா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்

கடந்த ஒராண்டுக்கும் மேலாக விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு அழழத்து வருவது தொடர்பான வழக்கு நடைபெற்றுவரும் நிலையில் இந்த வழக்கில் லண்டன் நீதிமன்ற நீதிபதி திருமதி எம்மா ஆர்புத்னோட் இன்று வழங்க உள்ள தீர்ப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது பிரான்சில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று அந்நாட்டு அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரோன் நாட்டு மக்களிடையே உரையாற்றவுள்ளார் அதிபர் மாளிகையிலிருந்து அவர் ஆற்றவுள்ள இந்த உரையில் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் விதமாக சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சனிக்கிழமை பாரீசில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அப்போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின்போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதுடன் ஏராளமான வாகனங்களும் தீ வைத்து கொளுத்தப்பட்டன

வன்முறை சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரான்ஸ் நிதியமைச்சர் திரு புருனோ லீ மேரே நேற்று நேரில் பார்வையிட்டார் இதபோன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஜனநாயகத்திற்கே ஆபத்தானது என்று அவர் தெரிவித்தார் ஏமளில் நடைபெற்றுவரும் உள்நாட்டு போருக்கு தீர்வுகாண ஐநா நடைபெற்றுவரும் பேச்சுவார்த்தையை வரவேற்பதாக ஈரான் கூறியுள்ளது இந்த பிரச்னைக்கு வெளிநாடுகளின் தலையீடு இன்றி சுதந்திரமாக பேச்சுவார்த்தை நடைபெறவேண்டும என்று தொடக்கத்திலிருந்தே ஈரான் வலியுறுத்தி வருவதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளா் திரு பஹ்ரம் கியுசேமி கூறியுள்ளார் இதனிடையே ஐநா ஆதரவிலான அமைதி பேச்சுவார்தை நான்காவது நாளாக கவிடனில் நேற்றம் நடைபெற்றது

இதனையடுத்து தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்கும் வகையில் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதற்கான பிரிக்ஸிட் உடன்படிக்கை மீதான வாக்கெடுப்பு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறுகிறது இதனிடையே பிரிக்ஸிட் உடன்படிக்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் லன்டனில் நேற்று பேரணிகள் நடைபெற்றன

நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது நாளை நடைபெறும் இரு போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பெல்ஜியத்தையும் நெதர்வாந்து அணி கனடாவை சந்திக்கவுள்ளன இந்தியா ஆஸ்திரேலியா அர்ஜென்டீனா ஜெர்மனி ஆகிய நான்கு அணிகள் புள்ளி பட்டியல் அடிப்படையில் ஏற்கனவே காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன காலிறுதி போட்டிகள் புதன் மற்றும் வியாழன்கிழமைகளிலும் அரையிறுதி போட்டிகள் சனிக்கிழமையும் நடைபெறவுள்ளன